பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார்

பங்களாதேஷிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது மக்களவை தலைவர் திரு ஒம் பிர்லா தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சுமூகமாக நடத்திச் செல்ல அனைத்துக் கட்சிகளின் ஆதரவை கோருவதற்காக மத்திய அரசின் சார்பிலான அனைத்து கட்சி கூட்டமும் நாளை நடைபெறவுள்ளது

தேசிய பத்திரிகை தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தலைவர்கள் பலரும் வாழ்த்து செய்தியும் விடுத்துள்ளனர் மத்திய தகவல் ஒலிப்பரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் விடுத்துள்ள செய்தியில் பத்திரிகை சுதந்திரம் பாதுகாக்கபட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் போலி செய்திகள் பரவாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை ஊடகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் காங்கிரஸ் ஆட்சிக்காலத்தில் பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலை காரணமாக பத்திரிகை சுதந்திரம் கடும் பாதிப்புக்குள்ளானதையும் அமைச்சர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர் செல்வம் விடுத்துள்ள செய்தியில் ஜனநாயகத்தின் காவலனாய் மக்களின் தோழனாக விளங்கும் பத்திரிகைத் துறையினருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நிகழ்வுகளை உடனுக்குடன் வழங்கிடுவதற்காக இரவு பகல் பாராமல் பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் உழைத்து வருவதாகவும் துணை முதலமைச்சர் கூறியுள்ளார் தமிழகத்தில் பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கும் வகையில் சமூகநலத்துறை சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திருமதி சரோஜா தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே இளையாம்பாளையத்தில் பள்ளி கல்வித்துறை மற்றும் சமூகநலத் துறை இணைந்து நடத்திய சர்வதேச பென் குழந்தைகள் தின விழாவில் பேசிய அமைச்சர் பெண் குழந்தைகளின் உரிமைகளைப் பாதுகாக்கவும் மற்றும் அவர்களின் கல்வி வளர்ச்சி சுகாதாரம் போன்றவற்றிற்காகவும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார்

திருமணத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே குழந்தை ஏற்படுத்துவதற்கு குழந்தைத் திருமணத் தடுப்பு உறுதிமொழியும் செய்துவைக்கப்பட்டது

இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திருமதி சரோஜா பெண் குழந்தைகளை படிக்கவைப்போம் பாதுகாப்போம் திட்டத்தின்கீழ் நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என்றும் இதற்கான தேசிய விருதுகள் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டதையும் குறிப்பிட்டார்

பள்ளிகல்வித் துறை மூலம் செயல்படுத்தப்படும் மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள் மிகுந்த பயனை அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மடிக்கணினிகளை அவர்கள் ஆக்கப்பூர்வமாகப் பயன்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பள்ளிகளின் கல்வித்தரம் மட்டுமின்றி அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்துவதற்கான பணிகளையும் அரசு முனைப்புடன் செய்து வருவதாகவும் அமைச்சர் திரு தங்கமணி கூறினார்

இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் பெண்கள் சேருவதற்கு வயது வரம்பு இல்லை என்றும் இந்த வாய்ப்பை ஆக்கப்பூர்வமாகப் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் உள்ள அனைத்து வேலைவாய்ப்பு மையங்களும் தொழில் முனைவோருக்கு வழிகாட்டும் மையங்களாக தரம் உயர்த்தப்பட்டிருப்பதாகத் தெரிவித்த அமைச்சர் படித்த இளைஞர்கள் தங்களுக்குத் தேவையான ஆலோசனைகளைப் பெற்று பயன்பெறவாம் என்றும் கூறினார் அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களிலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படுவதாகவும் அமைச்சர் திருமதி நிலோபர் கபில் தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூரில் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம் சார்பில் விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு முகாமை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தொடங்கிவைத்தார்

மாணவர்கள் நூலகங்களை அதிகளவில் பயன்படுத்தி தங்களது அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வணிக வரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி கேட்டுக்கொண்டுள்ளார்

ஒவ்வொரு ஆண்டும் இந்த நூலகங்களுக்குத் தேவையான புதிய நூல்களை அரசு வாங்கித் தருவதாகவும் அவர் கூறினார் மாணவர்கள் தங்களது படிப்பை முடித்துக் கொண்டு போட்டித் தேர்வுக்கோ நேர்முகத் தேர்வுக்கோ செல்லும் போது நூலகங்கள் மூலமாக கிடைத்த தகவல்கள் அவர்களுக்கு பயன்படும் என்றும் அமைச்சர் திரு வீரமணி கூறினார் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக மாநில அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்று உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார்

மாற்றுத் திறனாளிகளின் கோரிக்கைகளை உடனுக்குடன் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் புதிதாக அமையவிருக்கும் துறைமுகத்தில் மீன் இறங்கு தளம் படகு அணையும் சுவர் அலை தடுப்புச் சுவர் மீனவர்களுக்கான ஒய்விடம் மீன் ஏலக்கூடம் வாகனநிறுத்தம் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளும் இடம்பெற்றிருக்கும் என்று கூறினார்

வாக்குப்பதிவு வாக்குச்சீட்டுகள் மூலம் நடைபெற்றதாகவும் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்ததாகவும் அவர் கூறியுள்ளார் ஒருசில சம்பவங்களைத் தவிர பொதுவாக வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றதாகவும் எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இப்போட்டியில் இரட்டை சதம் அடித்த இந்தியாவின் மயங் அகர்வால் ஆட்டநாயகனாக அறிவிக்கப்பட்டார்

ஹாங்காங் ஒபன் பேட்மின்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் புரீகாந்த் தோல்வியடைந்தார்